மகிழ்ச்சியளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

அமையும் என விமானப்படை தலைமை தளபதி ஏர்சீப் மார்ஷல் பி

தனோவா தெரிவித்துள்ளார்

ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி பெங்களுருவில் இன்றிரவு நடைபெறுகிறது

ஹுஸ்டனில் தாவூதி போரா சீக்கிய சமூகத்தினரை இன்று சந்தித்த அவர் சிறப்பான செயல்பாடுகளால் இச்சமூகத்தினர் உலகஅளவில் தங்களுக்கான தனி அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்த்தை ரத்து செய்தது கர்த்தார்பூர் வழித்தடம் தொடங்கப்பட்டது உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு தங்களது முழு ஆதரவை அவர்கள் வெளிப்படுத்தியது மகிழ்ச்சியளிப்பதாக கூறினார்

பேல் போர் விமானம் ராணுவ நடைமுறைகளில் திருப்புமுனையாக அமையும் என விமானப்படை தலைமை தளபதி ஏர்சீப் மார்ஷல் பி

புதுதில்லியில் தூர்தர்ஷனுக்கு இன்று அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் ர பேல் போர் விமானம் செயல்பாட்டிற்கு வரும் போது நாட்டின் ராணுவ பலம் அதிகரிக்கும் என்றும் இதன்மூலம் விமானத் தாக்குதல்களை இந்தியா எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்றும் கூறினார் தற்போது விமானிகளின் எண்ணிக்கையில் பற்றாக்குறை ஏதுமில்லை என்று தெரிவித்த அவர் பெண் விமானிகள் விமானப்படையில் இணைக்கப்படுவதை வரவேற்றார்

பியூஷ்கோயல் அபுதாபியில் நடைபெறும் ஏழாவது இந்திய ஐக்கிய அரபு நாடுகளின் முதலீட்டாளர்கள் செயற்குழு கூட்டத்தில் மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு

பெட்ரோலியம் இயற்கை ளிவாயு உணவு பதப்படுத்துதல் சிவில் விமானப் போக்குவரத்து புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி உள்ளிட்டவற்றில் இருதரப்பு உறவுகள் குறித்தும் அவர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார் துபாயில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள வர்தக கண்காட்சியில் அமைக்கப்பட உள்ள இந்திய அரங்கை இன்றுமாலை பார்வையிடும் திரு பியூஷ்கோயல் பட்டயக் கணக்காளர்களின் கூட்டத்திலும் பங்கேற்கிறார்

கிரண் ரிஜுஜு தெரிவித்துள்ளார்

இம்மையங்களில் அதிக வசதிகள் ஏற்படுத்துவதற்கு மாநில அரசுகளும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் முன்வர வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார்

எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டியில் திமுக வும் நாங்குநேரியில் காங்கிரஸும் போட்டியிட உள்ளதாக திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கூறியுள்ளார்

வசந்தகுமார் கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத்தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதையடுத்து தமது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் இதையடுத்து இவ்விருதொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது

ஷீலா பிரபாகர் சதீஷ் கூறினார்

எடப்பாடி கே

மதுரை வாய்ஸ் மதுரை அருள்மிகு முக்தீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் சூரிய பூஜை விழா குறித்து எமது செய்தியாளர்

தூத்துக்குடியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்த மாபெரும் ரங்கோலி போட்டி இன்று நடைபெற்றது